நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் பெருமளவிற்கு உள்ளதாக பிரகமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள தளியார் வைர நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர்

முத்ரா திட்டத்தின்கீழ் கடன்பெற்றவர்களில் சுமார் மூன்றரை கோடிக்கு மேற்பட்டவர்கள் முதன்முறையாக தொழில் தொடங்கி சுயவேலைவாய்ப்பு பெற்றவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் வைரம் மற்றும் தங்க நகை தொழிலை மேம்படுத்த தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் இத்தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாக கூறினார் அத்துடன் இந்தியா ஜப்பான் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக அவர் கூறினார் பிரதமரின் இந்த பயணத்தின் மூலம் இரு நாடுகளும் கூட்டாக மூன்றாவது நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்வது குறித்தும் வர்த்தக உறவுகளை மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார்

பாதுகாப்புத்துறைக்கான கொள்கை வகுக்கும் குழு மாற்றி அமைக்கப்பட்டதால் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் முப்படைகளின் அதிகாரத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் கொள்கை வகுக்கும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு துறைகளிடையேயான ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய தொடங்கும்போதுதாள் அதுபற்றிய ஒப்பந்த விவரங்கள் தெரியவரும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தொடக்க மற்றும் இரண்டாம் நிலை சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்தியதால் நாட்டில் நல்ல விளைவுகள் ஏற்பட்டுள்ளதென மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் நடைபெற்ற தொடக்க நிலை சுகாதார சேவை பற்றிய சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர் இதுபோன்ற சேவைகள் இந்தியாவை குறிப்பிட்ட சில சேவைகளை செயல்படுத்துவதிலிருந்து விரிவான சுகாதார சேவைகளை வழங்குவதற்கு வழிவகுத்துள்ளது என்றார் இந்திய மக்களின் சுகாதார விவரங்கள் அடங்கிய மின்னனு ஆவணங்களை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் இந்திய செல்போன் மாநாட்டில் பேசிய அவர் இந்த நடவடிக்கை நாட்டின் டிஜிட்டல் அதிகாரமளித்தலுக்கு வழிவகுக்கும் என்றார்

கோர்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயாள் இரண்டு விண்கலம் அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் விண்ணில் செலுத்தப்படும் என்றார் அடுத்த ஆறு மாதங்களில் ஆறு விண்வெளித் திட்டங்களை இஸ்ரோ செயல்படுத்த இருப்பதாக கூறிய திரு சிவன் இஸ்ரோ சார்பில் கன்னியாகுமரி வாரணாசி உள்ளிட்ட இடங்களில் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் கிராமப்புறங்களில் இணையதள சேவையை மேம்படுத்தும் நோக்கில் நான்கு தொலைத்தொடர்பு செயற்கைகோள்கள் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் தேசுப்பிதா காந்தியடிகளின் மனதில் தமிழகம் நெருங்கிய இடம் பெற்றிருந்ததால்தான் அவர் தமிழகத்திற்கு இருபது முறை வந்து சென்றுள்ளதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

தமிழகத்திற்கு முதன்முறையாக வந்தபோதே தமிழ்மொழியை கற்றுக்கொள்வதில் தேசப்பிதா மிகுந்த ஆர்வம் காட்டியதாக குறிப்பிட்ட ஆளுநர் இதற்காக அவர் ஏராளமான தமிழ் புத்தகங்களையும் வாங்கிச் சென்றதாக கூறினார் பின்னர் மதுரைக்கு வந்தபோதுதான் அவர் எளிமையான உடையை உடுத்த தொடங்கியதாகவும் ஆளுநர் தெரிவித்தார்

கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துப்புரவு பணிக்கு தேவையான பீளிச்சிங் பவுடர் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தயார் நிலையில் உள்ளது என்றார்

அரசு மருத்துவமனைகள் மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சை பெறவோரை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் திரு வேலுமணி தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தார் ராசிபுரம் பட்டணம் குடிநீர் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி வெ சரோஜா தெரிவித்துள்ளார் ராசிபுரம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ராசிபுரம் புறவழிச்சாலை திட்டத்தின் முதல்கட்ட பணிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார் ராசிபுரம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அமைக்சர் திருமதி சரோஜா தெரிவித்தார் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா எனப்படும் விபத்து காப்பீட்டு திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

பாகிஸ்தானில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாலிபான் தீவிரவாத அமைப்பின் முக்கிய கமாண்டரான அப்துல் கனி பரதர் விடுவிக்கப்பட்டுள்ளார்

சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சென்னை மாநகரில் டெங்கு கொசு ஒழிப்பு தீவிர துப்புரவு பணி மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது கரூர் மாவட்டத்தில் முச்சுக்காற்றினால் பரவக்கூடிய சளிக்காய்ச்சல் சீசன் இன்ஃபுளுயன்ஸா மற்றும் பன்றிக்காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு த அன்பழகன் தெரிவித்துள்ளார் கோவை அருகே உள்ள சின்னத்தடாகம் வனப்பகுதியில் காட்டு யானைகளை விரட்டும் பணியின்போது யானை தாக்கியதில் வனத்துறையின் அதிவிரைவுப்படை ஊழியர் வெங்கடேஷ் உயிரிழந்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போலி பட்டாசுகள் மற்றும் சட்டலிரோத மதபான விற்பனையை தடுக்க தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி புரீகாந்த் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர்

ஹங்கேரியின் புத்தாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற உலக மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பூஜா தண்டா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார்